காணொலி வாயிலாக நடைபெற்ற இக்கூட்டத்தில் தடுப்பூசி குறித்து விவாதிக்கப்பட்டது

இந்த ஆலோசனையில் முப்படைகளின் தலைமைத் தளபதி பிபின் ராவத் கலந்து கொண்டார் அவசர சிகிச்சைக்குத் தேவைப்படும் மருந்துகளை உனடியாக வாங்கவும் ஆக்ஸிஜன் கையிருப்பை உயர்த்தவும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது முன்னதாக ராணுவ தளபதி எம் எம் நரவானேயுடன் பேசிய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மாநிலங்களில் உள்ள ராணுவ உயரதிகாரிகள் முதலமைச்சர்களை அனுகி தேவையான உதவிகளை உடனடியாக வழங்க அறிவுறுத்தினார்

நாட்டில் அனைத்து ரயில்களும் இயக்கப்படுவதால் பயணிகள் சிரமம் இன்றி பயணம் செய்து வருவதாக ரயில்வேத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்திபாளர்களிடம் பேசிய அவர் புலம் பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்கள் பணியிடமோ அல்லது சொந்த ஊர்களுக்கோ செல்வதற்கு போதிய அளவில் முன்பதிவு பயணச்சீட்டுகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார்

மேலும் அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் துரிதமாக நலம் பெற வேண்டும் என்று பிரதமர் தனது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டு தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் பிரதமா் டாக்டர் மன்மோகன்சிங் கின் உடல்நிலை குறித்து மருத்துவர் குழுவினருடன் மத்திய ககாதாரத்துறை அமைச்சா் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் இன்று கேட்டறிந்தார் டாக்டர் மன்மோகன்சிங்கின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவருக்கு உயர் சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சர் தமது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் இதனிடையே தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுசில் சந்திரா தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ் குமார் ஆகியோருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் அவர்கள் காணொலி வாயிலாக தங்கள் அத்தியாவசிய பணிகளை மேற்கொண்டு வருவதாக தேர்தல் ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் மருத்துவத்திற்கு பயன்படுத்தப்படும் ஆக்ஸிஜன் உற்பத்தி கடந்த இரன்டு மாதங்களில் நான்கு மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

பல்கலைக்கழக மானியக் குழுவின் தேசிய தகுதித் தேர்வுகள் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளன

மேற்குவங்க சட்டப்பேரவைக்கு ஆறாவது கட்டமாக நடைபெறவுள்ள தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை வாக்குப் பதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது தொகுதிகள் அனைத்திலும் திரிணமூல் காங்கிரஸ் மற்றும் பிஜேபி வேட்பாளர்கள் இந்த போட்டியிடுகின்றனர்

பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனை நிலையங்கள் தொடர்ந்து செயல்படவும் ஊடகம் மற்றும் பத்திரிகைத் துறையினர் இரவில் செயல்படவும் அனுமதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமைதோறும் முழுஊரடங்கு கடைப்பிடிக்கப்படும் அன்றைய தினம் இறைச்சிக் கடைகள் காய்கறிக் கடைகள் திரையரங்குகள் வணிக வளாகங்கள் மற்றும் இதர கடைகள் செயல்பட அனுமதி கிடையாது என்று மாநில அரசு அறிவித்துள்ளது விநியோகம் மருத்துவ சேவைகள் மற்றும் ஊடக சேவைகளுக்கு பால் தொடர்ந்து அனுமதி அளிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

தலங்கள் கடற்கரை மற்றும் பூங்காக்களுக்கு செல்ல அனைத்து நாட்களுக்கும் சுற்றுலா தடை விதிக்கப்பட்டுள்ளது வெளியூர் செல்லும் அனைத்து ரயில்களும் இரவு நேரகால அட்டவணைப்படி இயக்கப்படும் என்றும் முன்பதிவு செய்துள்ள பயணிகள் மட்டும் அனுமதிக்கப்படுவர் என்றும் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது அரசின் நெறிமுறைகளை பின்பற்றாதவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

இந்த தடுப்பூசியினால் தங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று தஞ்சாவூரை சேர்ந்த திரு தனபால் மற்றும் திரு சுந்தரவதனம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்